நரேந்திர மோடி இன்று ஆய்வு செய்தார் பிரம்மோஸ் அதிநவீன சூப்பர்சானிக் ஏவுகணை அரபிக் கடலில் இன்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது

நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி இன்று ஆய்வு செய்தார்

கொரோனா தடுப்பூசி விஷயத்தில் அதன் பயன்பாட்டை இந்திய அளவில் சுருக்கிக் கொள்ளாமல் சர்வதேச நாடுகளுக்கும் தடுப்பூசியை அளிக்கும் வகையில் தயாராக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் ஆப்கனிஸ்தான் பூட்டான் வங்கதேசம்மாலத்தீவுகள் மொரிசியஸ் நேபாளம் மற்றம் இலங்கை ஆகிய நாட்டு விஞ்ஞானிகளுடன் இந்திய விஞ்ஞானிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நடப்பு குறுவை பருவத்தில் நெல் கொள்முதல் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பிரம்மோஸ் என்று பெயரிடப்பட்ட அதிநவீன சூப்பர்சானிக் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது அரபிக்கடலில் கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் சென்னை போர் கப்பலில் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணை ஏவப்பட்டது அது அரபிக்கடலில் இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்த்து பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விஞ்ஞானிகளை பாராட்டியுள்ளார் மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையின் தலைவர் டாக்டர் ரெட்டி பேசுகையில் பிரம்மோஸ் ஏவுகணை இந்திய ராணுவத்தின் வலிமையை பலவிதங்களில் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டார் இந்த அதிக சக்தி வாய்ந்த பிரம்மோஸ் ஏவுகணை இந்திய மற்றும் ரஷ்ய விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது

இந்நிலையில் வாதானூர் மற்றும் காலாப்பேட் பகுதிகளை சேர்ந்த அரசு பள்ளி மாணவிகள் இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் சுசீலாபாய் அரசு பள்ளி ஒருவரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டார் இந்நிலையில் கோரிமேடு இந்திரா காந்தி அரசு மேல் நிலைப் பள்ளி ஆசிரியை இருவருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பள்ளிகள் வகுப்பறைகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது

நாராயணசாமி கூறியுள்ளார் இது குறித்து காணொளி மூலம் பேசிய அவர்

நரேந்திர மோடி இன்று ஆய்வு செய்தார் பிரம்மோஸ் அதிநவீன சூப்பர்சானிக் ஏவுகணை அரபிக் கடலில் இன்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது

நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்